கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம்

நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் தலா ஒருவருக்கு தடுப்பூசி மற்றும் தலா ஒருவருக்கு சிகிச்சையை உறுதிப்படுத்தி தலா ஒருவரின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமரின் ஒருவருக்கு ஒருவர் திட்டத்தை அனைவரும் கடைபிடித்து பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறி உள்ளார்

நாட்டின் தடுப்பூசித் திறனை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கான தருணம் இது என்பதால் தகுதி உள்ள அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் அதேவேளை தடுப்பூசிகள் வீணாகாமல் தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார் தடுப்பூசிகள் வீணாவதை தடுப்பது நாட்டின் தடுப்பூசித் திறனை உயர்த்துவதற்கு இணையாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டி உள்ளார் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் தலா ஒருவருக்கு தடுப்பூசி போடப்படுவதையும் தலா ஒருவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதையும் உறுதிப்படுத்தி தலா ஒருவரின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றும் நுண்ணிலை கொரோனா கட்டுப்பாட்டு மண்டலங்களின் உருவாக்கத்தில் பங்கேற்க வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் தடுப்பூசி போட்டு கொள்வதற்கு பதிவு செய்து கொள்வதில் மூத்த குடிமக்கள் மற்றும் பிறருக்கு உதவ இளைஞர்கள் பெருமளவில் முன் வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்வதை உறுதிப்படுத்தும் பொறுப்பு பெண்களுக்கு இருப்பதாகவும் பிரதமர் கூறி உள்ளார் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் நமக்கு கிடைக்கும் வெற்றி நாம் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்தே அமையும் என்பதால் மிகவும் அவசியமாக தேவைப்பட்டால் அன்றி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக் கூடாது என்றும் முகக் கவசத்தை சரியான முறையில் அணிவது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார் தனிநபர் சுகாதாரம் மற்றும் சமூக சுகாதாரத்தை அனைவரும் பேண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

மோடி வாழ்த்து மகாத்மா ஜோதிபா புலே பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழாரம் சூட்டி உள்ளார் சிறந்த சிந்தனையாளரும் எழுத்தாளரும் அறக்கொடையாளருமான மகாத்மா புலே பெண் கல்வி மற்றும் மகளிர் அதிகாரப் பங்கேற்பை மேம்படுத்த வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் என்று அவர் கூறி உள்ளார் சமூக சீர்திருத்தங்கள் பற்றிய மகாத்மா புலேயின் அர்ப்பணிப்பு உணர்வு பல தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் கூறி உள்ளார்

தற்போது இந்தியாவில் அமெரிக்கா சீனா உள்ளிட்ட எல்லா நாடுகளையும் விட அதிக வேகத்தில் தடுப்பூசிப் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன

நாடு முழுவதும் இன்று முதல் கொரோனா தடுப்பூசி திருவிழா தொடங்கி இருப்பதால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிக அளவில் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது

துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று பாக்கமுடையான்பேட் அரசு தொடக்கப் பள்ளி லாஸ்பேட் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் முத்துலிங்கம்பேட் டான்பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு தடுப்பூசி மையங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வந்திருந்த தூய்மை பணியாளர்களை அவர் சந்தித்து நலம் விசாரித்தார் பின்னர் துணை நிலை ஆளுநர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதுச்சேரி மக்களின் பாதுகாப்பிற்காகவே தடுப்பூசி திருவிழா நடத்தப்படுவதாகவும் அதோடு கபசுரக் குடிநீர் வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் மக்கள் அதிக அளவில் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வருவது மகிழ்ச்சிக்குரியது என்றும் தடுப்பூசி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை தாம் பாராட்டுவதாகவும் அவர் கூறினார் தமிழிசை தடுப்பூசி போட்டுக் கொள்வதிலும் மற்றவர்களை தடுப்பூசி போட்டுக் கொள்ள வைப்பதிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளபடி மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி கரமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டார்

புதுச்சேரி சிபிஎம் புதுச்சேரி அரசு கொரோனா தடுப்பூசி முகாம் பற்றிய விளம்பரங்களில் ஆதார் அட்டை மட்டுமின்றி மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்ட இதர அடையாள அட்டைகளை பயன்படுத்தியும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்பதை பொது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமென மார்க்சீய கம்யூனிஸ்ட் கட்சி கோரி உள்ளது

சென்னையில் நேற்று முன் தினம் நடைபெற்ற முதலாவது போட்டியில் பெங்களுரு அணி மும்பை அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது வானிலை குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென்தமிழக மாவட்டங்கள் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது